சர்வதேச பயங்கரவாதம் குறித்த விரிவடைந்த மாநாட்டிற்கும் அவை அழைப்பு விடுத்துள்ளன

இன்று தொடங்கியது உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

விருதினை ஆந்திர பிரதேசம் பெற்றுள்ளது

இந்திய நேரப்படி இன்று மாலை ஆறரை மணிக்கு ஐநா பொதுச்சபை கூட்ட அமர்வுகள் தொடங்கவுள்ளன இரவு எட்டு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது வறுமை இழிப்பு குறைந்த செலவில் சுகாதார வசதி பருவநிலை மாற்றம் பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கான நடவடிக்கை போன்ற மத்திய அரசின் முன்முயற்சிகள் பிரதமரின் உரையில் முக்கிய இடம்பெறும் என்று தெரிகிறது சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் வகையிலும் பயங்கரவாதத்தை ஒழிப்பது தொடர்பாகவும் பிரதமரின் உரை அமையலாம் என்றுவல்லுநர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சர்வதேச தரங்களில் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை இந்தியா அடைந்துள்ள நிலையில் பிரதமரின் உரை முக்கியத்துவம் பெறுவதாக ஐநாவிற்கான இந்திய துதர் திரு சயீத் அக்பருதீன் தெரிவித்தார் பிரதமரின் உரை பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் அனைத்து வகையிலான தீவிரவாதத்தையும் கண்டிப்பதுடன் சர்வதேச அளவில் இத்தகைய செயல்களை முற்றிலும் ஒடுக்க வலுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென பிரேசில் ரஷ்பா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இந்த நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஐநா பொதுச் சபை கூட்டத்திற்கிடையே நேற்று ஆவோசனை நடத்தினர் இதன் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள செய்திக் குறிப்பில் தீவிரவாதத்தை சர்வதேச அளவில் ஒடுக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது தீவிரவாதத்தை களைவதற்கு ஒருங்கிணைந்த விரைவான செயல்திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது சீரமைக்கப்பட்ட ஐ நா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர் இடத்தை பெறுவதற்கு இந்தியாவுடன் பிரேசில் ஜெர்மனி ஜப்பான் ஆகிய நாடுகளும் வலுவான கோரிக்கையை முன்வைத்துள்ளன ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டின் விண்ணப்பத்திற்கு ஆதரவு அளிப்பதாக இந்த நாடுகள் வெளியிட்டிருக்கும் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் பராமரிப்பது தொடர்பான பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தாங்களும் விரும்புவதாக அவை கூறியுள்ளன ஐ நா பாதுகாப்பு சபை மேலும் தீவிரமாக செயல்படுவதற்கும் கூடுதல் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கும் இதனை விரிவுபடுத்துவதோடு வளரும் நாடுகளையும் அதிகபட்ச பங்களிப்பாளர்களையும் இணைப்பது அவசியம் என்றும் அவை தெரிவித்துள்ளன இதுதொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கரும் மற்ற மூன்று நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் கலந்து கொண்டனர்

நேற்று அவர் சார்க் அமைப்பு நாடுகளின் அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார் தெற்காசியாவில் சுமூகமான ஒத்துழைப்புக்கு முன் நிபந்தனையாக இருப்பது பயங்கரவாத ஒழிப்பு என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்தப் பகுதியில் இழக்கப்பட்ட வாய்ப்புகள் என்பது உண்மையில் இல்லை என்றும் ஆனால் சில தடைகள் இருப்பதாகவும் அவற்றில் ஒன்று பயங்கரவாதம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தான் சார்க் அமைப்பின் பொருத்தப்பாட்டை தீர்மானிக்கும் என்றும் அவர் கூறினார் தெற்காசிய பகுதியின் வளர்ச்சிக்கு இந்தியா மேற்கொண்டுள்ள பல்வேறு முயற்சிகளை அவர் பட்டயலிட்டார்

ஃபிரான்ஸ் முன்னாள் அதிபர் ஜாக்கூ சிராக் பாரீஸில் நேற்று காலமானார்

அவரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நல்ல நண்பரை இழந்து விட்டதாக அவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார்

அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் ஈராக் மீது போர் தொடுத்தபோது அதனை வலுவான முறையில் எதிர்த்தவர்

மகாராஷ்டிரா ஹரியானா மாநிலங்களில் சட்டப் பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுத் தாக்கல் இன்று தொடங்கியது

உலக சுற்றுவா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன

சுற்றுலாவில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான சிறந்த மாநில விருது ஆந்திர பிரதேசத்துக்கு அளிக்கப்பட்டது சாகச சுற்றுவா பிரிவிற்கான விருதினை கோவாவும் மத்தியப் பிரதேசமும் கூட்டாக பெற்றன இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இந்தியாவிற்கு அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டு கற்றுலாப் பயணிகள் வருவதாக குறிப்பிட்டார் மத்திய கற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை இணையமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் உலக கற்றுலா அமைப்பின் தலைமை செயவாளர் திரு சூரப் பொலோலிகாஷ்விலி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர் உலக சுற்றுலா தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு சுற்றுவாத் தவங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் தாரை தப்பட்டை முழங்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது மாநிலத்தின் கலாச்சாரத்தை விளக்கும் வகையில் நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன தமிழகத்தில் முக்கிய கற்றுவாத் தலங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய கையேடுகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன சேலம் காந்தி விளையாட்டு மைதானம் அருகே இந்த பேரணியை கற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய அளவில் ஐந்தாவது முறையாக தமிழக சுற்றுலாத்துறை முதலிடத்தை பெற்றுள்ளது என்றார்

மக்களிடையே அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த இத்தகைய வதந்திகள் பரப்பப்படுவதாக அந்த வங்கி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இத்தகைய வதந்தி நாட்டின் பண நோட்டு நிர்வாக முறையிள் நிலைத்தன்மையை சீர்குலைத்துவிடும் என்றும் அது கூறியுள்ளது மத்திய வங்கிக்கு இத்தகைய திட்டம் எதுவும் இல்லை என்றும் அரசும் இதற்கான உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் தவறான செய்தியை பரப்ப வேண்டாம் என்று அனைத்து ஊடகங்களும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன

விடுமுறை நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் சௌதி அரேபியா முதன் முறையாக சுற்றுலா விசாக்களை வழங்க உள்ளது

வெளிநாடுகளில் இருந்து வரும் பெண்களுக்கான உடை கட்டுப்பாடும் தளர்த்தப்படும் என அவர் கூறினார் கௌதி அரேபியாவில் யுனஸ்கோவின் ஐந்து உலக பாரம்பரிய கற்றுலாத் தலங்கள் இருப்பதாகவும் இயற்கையின் அழகை ரசிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கௌதி அரேபியாவில் எண்ணொய் வள பொருளாதாரம் மங்கி வருவதால் வெளிநாட்டு கற்றுவாப் பயணிகளை ஈர்த்து

இந்தப் போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு நடைபெறும்

இந்தப் போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டே முக்கால் மணிக்கு தொடங்கும்